கூட்டத்தை அழைத்துள்ளார் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான திரு உத்தவ் தாக்கரே அரசு அமைக்க உரிமை கோரியுள்ளார்

போடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது

வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளனர்

இந்த சிறப்பு கூட்டம் காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது

இதனையடுத்து அவைத்தலைவர் அவையில் வாக்கெடுப்பை நடத்துகிறார் பேரவையில் வாக்கெடுப்பு இன்று நடைபெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்ற ஆணையின்படி நேற்று மாலை ஆளுநர் திரு கோலம்புகரை தற்காலிக அவைத் தலைவராக நியமித்தார் எனினும் துணை முதலமைச்சர் பதவியை திரு அஜீத் பவாரும் அதனை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை திரு தேவேந்திர பட்னவிசும் ராஜினாமா செய்ததை அடுத்து தேசியவாத காங்கிரஸ் ஆதரவுடன் பிஜேபி தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு நிலைகுலைந்தது இதனிடையே சிவசேனா தேசிய வாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான உத்தவ் தூக்ரே நேற்று ஆளுநரை சந்தித்து அரசு அமைக்க உரிமை கோரினார் திரு தாக்கரேவுடன் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் ஆகியவற்றின் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் சென்றிருந்தனர்

மின்னனு சிகிரெட்டுகளை உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது எடுத்து செல்வது சேமிப்பது விளம்பரப்படுத்துவது ஆகியவற்றை தடைசெய்ய இந்த மசோதா வகை செய்கிறது இந்த மசோதாவின் நிபந்தைகளை மீறுவோருக்கு ஒரு ஆண்டுகால சிறைத்தண்டனை ஒரு வட்ச ரூபாய் அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்திரி வழக்கமான சிகிரெட்டுகள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படும் நிலையில் மின்னனு சிகிரெட்டுகளை தடை செய்வதில் அரசு ஏன் அக்கரை காட்டுகிறது என்று வினா எழுப்பினார் இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு வருண்காந்தி இளைஞர்கள் இடையே போதை மருந்து மார்க்கமாக மின்னனு சிகிரெட்டுகள் மாறிவிட்டன என்று கூறினார் மத்திய கசுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஸ்வர்தன் இன்று மக்களவையில் இந்த விவாதங்களுக்கு பதலளித்து பேசவுள்ளார்

மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி மசோதாவை தாக்கல் செய்தார்

இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் கல்வியில் சம உரிமை வழங்கவும் மருத்துவ வசதிகள் பொது இடங்களில் அவர்களுக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம் பெற்றுள்ளன அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது கடந்த ஐந்தாண்டுகளில் இந்தியா பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி நடை போடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று மாலை தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நீண்ட காலமாக நிலுவையிலிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா் நாடு தற்போது பிரச்சினைகள் என்பதிலிருந்து தீர்வுகள் என்ற நிலைக்கு வந்துள்ளது என்றாா் மக்கள் தங்களது விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காகவே அரசுக்கு தங்கள் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்று பிரதமர் கூறிணார் ஐந்தாண்டுகளுக்கு முன்பாக ஊழல் வடகிழக்கு பகுதியில் கடைகள் பயங்கரவாத தாக்குதல்கள் ஆகியன இருந்ததாகவும் தற்போது இந்த சவால்களை எல்லாம் தனது அரசு எதிர்கொண்டு தீர்வுகளை நோக்கி செயல்பட்டு வருவதாக திரு மோடி கூறினார்

ஜம்மு மற்றும் கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் படுகாம் மாவட்டத்தில் இரண்டு கிராமங்களில் திரு வட்டாலி மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயர்களில் உள்ள நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு எதிரான சுட்டத்தின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தேசிய புலனாய்வு முகனமயின் வழக்கில் திரு வட்டாலி தற்போது திஹார் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட மோதல்கள் நடைபெற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மக்களை காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் இந்த பகுதிகளில் குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருக்கக்கூடும் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இந்தியாவின் அதிநவீன புவி ஆய்வு செயற்கைகோள் கார்ட்டோ சாட் மூன்றை இன்று காலை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது

ஜம்மு கஷ்மீரின் வடக்கு ரானுவ கட்டுப்பாட்டில் பகுதியில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு நெடுகிலும் இந்திய ரானுவத்தினர் இஸ்ரேல் தயாரிப்பான பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஸ்பக்கை நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த ஏவுகணை ரானுவ வீரர்களால் தூக்கிச் செல்லக்கூடியது நான்கு கிலோ மீட்டர் தொலைவு வரை உள்ள கவச வாகனங்களையும் பதுங்கு குழிகளையும் அழிக்கவல்லவை இந்த ஏவுகணைகள் சமவெளிப்பகுதிகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் இவற்றை பயன்படுத்தாலம் இவற்றை வாகனங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல்கள் தரையில் வைக்கும் செலுத்து வாகனங்கள் ஆகியவற்றில் பொறுத்தி பயன்படுத்தலாம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மிக பெரிய அக்கறுத்தலாக பயங்கரவாதம் தொடர்ந்து இருந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அரசியல் சாசன தினத்தை குறிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்கு ஆதரவான அளைவரும் ஒன்று சேர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் சாசனம் பற்றி குறிப்பிட்ட அவர் அது பிரிவுகள் மற்றும் பட்டியல்களின் தொகுப்பு மட்டும் அல்லாத மக்களின் நம்பிக்கையையும் உள்ளக்கிடக்கைகளையும் எதிரொலிக்கும் ஆவணம் என்று கூறினார்

நேற்று தொடங்கிய இந்த கருத்தரங்கில் முப்படைகள் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த தொலைத்தொடர்பை பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது

ஊழல் மற்றும் இதர குற்றங்களுக்காக பொது நலன் கருதி அரக ஊழியர் அடிப்படை விதிகளின் படி இந்த நடவடிக்கையை வாரியம் எடுத்துள்ளது

இலங்கையில் தமிழர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளில்தமிழ் அரசியல் கட்சிகளைஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று சிறபான்மை தமிழர்களின் முக்கிய அரசியல் குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்

இந்திய வில்வித்தை சங்கம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருப்பதை அடுத்த இந்திய வீரர்கள் நடுநிலையான வீரர்கள் என்னும் வகையில் உலக வில்வித்தை கொடியின் கீழ் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் மேலும்